எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

அச்சம் கொள்ளத்தேவையில்லை என்றும் மாநில க்காதாரத்துறை அமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கா் தெரிவித்துள்ளாா்

செயல்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது

காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றி முதலமைச்சர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார்

தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு கே எஸ் அழகிரி பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளா் திரு முத்தரசன் உள்ளிட்டோா் வரவேற்றுள்ளனா்

இது தொடர்பாக அந்நிறுவனங்களின் தலைவர்களுக்கு முதலமைச்சள் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சாதகமான அம்சங்கள் சிறப்பான தொழில் சூழல் ஆகியவற்றையும் குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசு தொழில் தொடங்குவதற்கு சிறப்பான ஆதரவை அளிக்கும் என்றும் ஊக்கச் சலுகைகளையும் தேவைகளுக்கேற்ப வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

ராயபுரத்தில் இன்று நோய்த்தொற்று குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்று ஏற்பட்டவா்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் மருத்துவம் மற்றும் ககாதாரப் பணியாளாகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு முழுவீச்சில் கடமையாற்றி வருவதாகவும் தெரிவித்தார்

உதயகுமார் இன்று காலை ஆய்வு செய்தார் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றும் களப்பணியாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர் பொதுமக்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அப்போததான் கொரோனா தொற்று பூஜ்ஜிய நிலையை அடையும் என்று கூறினார் காய்ச்சலை கண்டறிவதற்கு வெப்ப அளவீடு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதையும் அமைச்சர் பார்வையிட்டார் கபசுரக் குடிநீர் முகக்கவசம் மற்றும் சத்து மாத்திரைகளை அமைச்சர் வழங்கினார் பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அடிக்கடி சோப்பு போட்டு கைகழவுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு சென்னையில் கொரோனா தொற்று இல்லாத நிலையை அடைவோம் என்றும் அதற்காக களப்பனியாளர்கள் மருத்துவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இரவு பகலாக பணியாற்றி வருவதாகவும் திரு உதயகுமார் தெரிவித்தார்

இது தொடர்பாள வழக்கை தாமாக முன்வந்து விசாணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி திரு அசோக் பூஷன் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அடங்கிய அம்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இதனை பா்வையிட்ட பின் செய்தியாளாகளிடம் பேசிய மாவட்ட ஆட்சியா் திரு

வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை தமிட்நாடு வெளியிடப்படுகிறது

மேட்டுர் அணையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு பாசனத்துக்காக திறந்து வைக்கிறார்

இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார்

மலர்விழி தெரிவித்துள்ளார் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத்தொகை உரிய நேரத்தில் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு அமைச்சா் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார்